தலைவர்களின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது

வரித்துறையினர் இன்று அதிகாலை திடர் சோதனை மேற்கொண்டனர் பீகார் உத்தரபிரதேச மாநிலங்களில் புயல்காற்றுடன் பரவலாக மனழ பெய்துள்ளது

மக்களவைக்கு முதல் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள தொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் நாளை மறுநாள் நிறைவடைகிறது

பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திரமோடி இன்று திரிபுரா மனிப்பூர் மேற்குவங்க மாநிலங்களில் பிரக்சாரம் மேற்கொள்கிறார் பிஜேபி தலைவர் அமித் ஷா ஒடிசா மாநிலம் புவனேஷ்வரில் கட்சிக்கூட்டத்தில் கலந்துகொள்கிறார் பின்னர் பெல்கானில் நடைபெறவுள்ள பேரணியில் பங்கேற்று உரையாற்றவுள்ளார்

தில்லியிலிருந்து விமாளம் மூலம் திருச்சி வரும் அவர் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் பெரம்பலூர் செல்கிறார் பிற்பகல் மூன்றேகால் மனியளவில் பெரம்பலூர் தொகுதியில் போட்டியிடும் அஇஅதிமுக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்வார் பின்னர் ஹெலிகாட்டர் மூவம் திருக்சி திருக்பும் திரு ராஜ்நூத் சிய் அங்கிருந்து விமாளம் மூவம் மதுரை சென்று மாலை ஆறு மணியளவில் அஇஅதிமுக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்வார்

லக்ளோவில் இன்று பிஜேபி தொண்டர்களை அக்கட்சியின் மூத்தத்தலைவர் திரு ஜே பி நட்டா சந்திக்கவுள்ளார் பிஜேபியின் மற்றொரு தலைவரான திரு தினேஷ் ஷர்மா உத்தரபிரதேச மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் உரையாற்றவுள்ளார் ஒடிசா சுட்டப்பேரவைக்கு நடைபெறவுள்ள தேர்தலுக்கு மேலும் ஒன்பது பெயர்களை கொண்ட வேட்பாளர் பட்டியலை காங்கிரஸ் இன்று வெளியிட்டது நிரஞ்சன் பட்நாயக் நளினிஷாந்த் மொஹந்தி டாக்டர் வால்டென்டு மொஹபத்ரா உள்ளிட்டோர் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர் இந்த பட்டியலை புதுதில்லியில் காய்கிரஸ் தேர்தல் குழு இறுதி செய்து வெளியிட்டது மக்களவை தேர்தல் வாக்குப்பதிவு நாள் மற்றும் அதற்கு முந்தைய நாளில் அரசியல் கட்சிகள் வேட்பாளர்கள் மற்றும் இதர அமைப்புகளின் தணிக்கை செய்யப்படாத விளம்பரங்களுக்கு தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது அரசியல் கட்சி விளம்பரங்களுக்கு முன்கூட்டியே சான்றிதழ் வழங்குவதற்காக மாநில மற்றும் மாவட்ட அளவில் ஊடக சான்றிதழ் மற்றும் கண்கானிப்புக்குழு தயார்நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது களடசி நேரத்தில் இதபோன்ற விளம்பரங்கள் செய்யப்படுவது ஒட்டுமொத்த தேர்தல் நடடமுறையையும் சீர்குலைத்துவிடும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது அரசியல் கட்சிகள் வேட்பாளர்கள் மற்றும் செய்தித்தாள் நிறுவனங்களுக்கு இதுகுறித்து உரிய அறிவுரைகளை வழங்குமாறு மாநில தலைளம தேர்தல் அதிகாரிகளுக்கு தேர்தல் ஆணையம் கடிதம் எழுதியுள்ளது சமுக ஊடகம்கள் வழிபாக தேர்தல் பிரக்காரம் செய்யப்படுவதிலும் முதன்முறையாக தாமாக முள்வந்து சில விதிமுறைகளை இணையதள அடிப்படையிலான நிறுவனங்கள் பின்பற்றுகின்றன நியாயமான சுதந்திரமான தேர்தலை உறுதிசெய்ய இந்த விதிமுறைகள் உருவாக்கப்பட்டுள்ளன பஞ்சாபில் மக்களவை தேர்தல் பிரக்சாரத்தில் ஈடுபடும் அளைத்து அரசியல் கட்சியினரும் சற்றுக்குழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்துமாறு அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு கருணா ராஜு கேட்டுக்கொண்டுள்ளார் இதுகுறித்து சண்டிகரில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கற்றக்குழல் மற்றும் வளத்துறை அளமக்கும் அரசியல் கட்சிகளுக்கு இவ்வாறு அறிவுறத்துமாறு தேர்தல் ஆணையத்தை கேட்டுக்கொண்டுள்ளதாகக் கூறினார் ககாதாரத்திற்கும் கற்றக்குழலுக்கும் கேடு விளைவிக்கின்ற ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்க்க வேண்டும் என்றும் அரசியல் கட்சிகளை திரு கருணா ராஜு கேட்டுக்கொண்டுள்ளார்

இந்த மக்களவை தொகுதிக்கும் ஐஸ்வால் மேற்கு சுட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கும் வாக்குப்பதிவு

கடந்த ஆண்டு நடடபெற்ற சுட்டப்பேரவை தேர்தலின்போது அனைத்து வாக்குப்பதிவு மையங்களிலும் மகளிரே பணியமர்த்தப்பட்டதற்கு கிடைத்த வரவேற்பையடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக திரு அஷிஸ் குந்த்ரா தெரிவித்தார் மின்னனு வாக்குப்பதிவு எந்திரங்கள் அனுப்பும் பனியை அனைத்து மாவட்டங்களும் முடித்துள்ளள என்றும் அவர் கூறினார் வருமான வரித்துறையினர் இன்று அதிகாலை தில்லி மற்றும் மத்தியபிரதேசத்தில் கமார் ஐம்பது இடங்களில் திடர் சோதனை மேற்கொண்டனர் வரிஏய்ப்பு செய்ததான குற்றச்சாட்டில் சோதனைபிடப்பட்ட இவர்களுக்கு மத்தியபிரதேச திரு கமல்நாத்துடன் தொடர்பிருப்பதாக பிடிஐ செய்தி வெளியிட்டுள்ளது

போபால் தில்லி ஆகிய இடங்களில் இந்த சோதளைகள் நடைபெற்றன திரு கமல்நாத்தின் மெய்க்காப்பாளராக இருந்த பிரவீன் கக்கர் முன்னாள் ஆவோசகர் ராஜேந்திர மிக்லாளி ஆகியோரின் வீடுகளிலும் அலுவலகங்களிலும் சோதனைகள் நடத்தப்பட்டன பிரவீன் கக்கரும் ராஜேந்திர மிக்லாளியும் மக்களவை தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு சிறிது காலத்திற்கு முன்புதான் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்தனர்

ஜம்மு கஷ்மீர் மாநிலம் புல்வாமா மாவட்டத்தில் உள்ள த்ரால் என்ற இடத்தில் பாதுகாப்பு படையினருக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே இன்று அதிகாலை துப்பாக்கிச்சன்டை நடந்தது இந்தப் பகுதியில் பயங்கரவாதிகள் தங்கியிருப்பதாக கிடைத்த தகவல் அடிப்படையில் தேடுதல் நடவடிக்கை மேற்கொண்டபோது இந்த சண்டை ஏற்பட்டது இரண்டு அல்லது மூன்று பயங்கரவாதிகள் இந்த பகுதியில் கற்றி வளைக்கப்பட்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன

மும்பையில் கடந்த முன்றாம் தேதி மும்பை அணிக்கும் சென்ளை அணிக்கும் நடைபெற்ற போட்டியின் போது இதற்கான நடவடிக்கைகள் தொடங்கிவிட்டதாக தேர்தல் ஆணையம் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் பீகார் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்றிரவு ஏற்பட்ட புயல் மற்றும் மழை காரணமாக இரன்டு குழந்தைகள் உட்பட ஆறு பேர் உயிரிழந்தனர் பலர் காயமடைந்தனர் இம்மாநிலத்தின் கத்திஹார் மாவட்டத்தில் மூன்று பேரும் சீதாமார்ஹி சிவாள் மேற்கு சம்பரான் மாவட்டங்களில் தவா ஒருவரும் உயிரிழந்தனர் டத்தரபிரதேசத்தின் பல பகுதிகளிலும் புயல் காற்றுடன் மழை பெய்ததால் பயிர்கள் சேதமடைந்துள்ளன மரங்கள் வேரோடு சாய்ந்ததால் போக்குவரத்தும் மிள் விநியோகமும் பாதிக்கப்பட்டுள்ளது நூறு சதவீத வாக்குப்பதிவை வலியுறுத்தி தேர்தல் விழிப்புனர்வு மாரத்த்தான் ஒட்டப்போட்டி நாமக்கல் மாவட்டம் குமாரப்பாளையத்தில் இன்று நடைபெற்றது ஆறு கிலோமீட்டர் துரம் நடைபெற்ற இந்த ஒட்டப்போட்டியில் கல்லூரி மாணவ மானவியர் பொதுமக்கள் என இரண்டாயிரத்திற்கும் அதிகமானோர் கலந்து கொண்டனர் ஆண்கள் பென்கள் பிரிவில் முதல் மூன்று இடங்களை பிடித்தவர்களுக்கு கோப்பையும் ரொக்கப்பரிகம் சான்றிதழும் வழங்கப்பட்டன மாலத்தீவு நாடாளுமன்ற தேர்தலில் மாலத்தீவு ஜனநாயக கட்சி பெரும்பான்மம பெற்றுள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் பெங்களுரு அணி தில்லி அணியையும் ராஜஸ்தான் அணி கொல்கத்தா அணியையும் எதிர்கொள்கின்றன பெங்களுரு தில்வி அணிகள் மாலை நான்கு மணிக்கு பெங்களுருவிலும் ராஜஸ்தாள் கொல்கத்தா அணிகள் ஜெய்ப்பூரில் இரவு எட்டு மணிக்கும் விளையாடுகின்றன முன்னதாக நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் சென்னை மற்றும் மும்பை அளிகள் வெற்றி பெற்றள